தக்கவைத்துக்கொள்வதற்காக காங்கிரகடன் இணைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

மத்திய அரசு நியமித்துள்ளது

முன்னாள் முதலமைச்சா் திரு

காயமடைந்தனர்

இனி விரிவான செய்திகள் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தமது ஆட்சி அதிகாரத்தைப் பாதுகாக்கவே காங்கிரசுடன் கைகோர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அனந்தபூர் கடப்பா கா்னூல் நரசராவ்பேட் மற்றும் திருப்பதி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பிஜேபி தொண்டர்களிடையே காணொலி காட்சி மூலம் பிரதமர் இன்று உரையாடினார் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் என்டி ராமாராவின் பெருமையை நினைவுகூர்ந்த பிர்தம் திரு நரேந்திர மோடி தெலுங்கு மக்களின் நலன்களுக்கு எதிராக செயல்பட்ட காங்கிரசை என்டி ராமாராவ் ஒருபோதும் மன்னிக்கவில்லை என்று கூறினார் ஆனால் அவரது மருமகனான திரு சந்திரபாபு நாயுடு அவற்றை மறந்து காங்கிரகக்கு தலைவணங்குவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார்

உத்தரப்பிரதேசத்தில் மணல் முவாரி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை அம்மாநில முன்னாள் முதலமைச்சள் திரு அகிலேஷ் யாதவ் பாதுகாத்ததாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சருமான திரு சித்தா்த் நாத் சிங் திரு அகிலேஷ் யாதவ் கரங்கத்துறை அமைசச்சராக இருந்தபோது மணல் குவாரிக்கான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறினார் இந்த விவகாரத்தில் மணல் குவாரி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுடன் உள்ள உறவு குறித்து முன்னாள் முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த முறைகேடு குறித்து திரு அகிலேஷ் யாதவிடம் சிபிஐ விசாரணை நடத்த உள்ளதாகவும் திரு சித்தார்த் நாத் சிங் கூறினார்

எனினும் தீயணைப்புப் படையினர் தொழிலாளிகளை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கடற்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையில் எந்த முன்னேற்றமும் எட்டப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்

இந்த வழக்கில் அமலாக்க்ப்பிரிவு வாதம் எடுத்துவைக்கப்பட்டபின் சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு அரவிந்த்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்தார்

நிதின் கட்கரி நேற்று ஜோத்பூரில் தொடங்கி வைத்தார்

தரம் செலவினக் குறைப்பு உரிய நேரத்தில் பணிகளை நிறைவு செய்தல் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துதல் என்ற அடிப்படையில் சாலைகளும் பாலங்களும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றார் அமைச்சர்

அவருடன் அரசு உயரதிகாரிகள் மற்றும் வணிக பிரதிநிதிகளும் இந்தியா வருகின்றனர் இந்தப் பயணத்தின்போது பிரதமர் திரு

இதைத் தொடர்ந்து குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை அவர் சந்தித்துப் பேசவுள்ளார்

நார்வே நாட்டுப் பிரதமரின் வருகை இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய உதவும் என்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த நல்வாய்ப்பாக அமையும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஊடகங்களைக் கண்காணிப்பதற்காக தனியார் செய்தி நிறுவனங்களை வாடகைக்கு எடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் தகவலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்த்தன் ரத்தோர் மறுத்துள்ளார்

வடமாநில மலைப்பிரதேசங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது

இப்படி தங்கிவிட்ட பயணிகளை விமானம் மூலம் மீட்பதற்கு ராணுவத்துடன் அரசு நிர்வாகம் தொடர்பு கொண்டுள்ளது

ஹிமாச்சல பிரதேசத்தில் குலு சம்பா கினாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று மழை மற்றும் பனிப்பொழிவு காணப்படுகிறது

அப்போது புதுக்கோட்டை மாவட்ட திருமயம் அருகே திருக்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் வேன் மீது கண்டெய்னர் வாரி மோதியது

பபுக் புயல் இன்று இரவு அந்தமான நிக்கோபார் தீவுகளில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

இந்தப் புயல் காரணமாக இன்று காலை முதற்கொண்டே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பலத்தமழை பெய்து வருகிறது இதளிடையே அந்தமான் நிக்கோபார் தீவு மக்களுக்கு ஆரஞ்சு எச்சிக்கையை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன்படி புயலின் வேகம் கடுமையாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் பயணத்தை தவிர்த்து பாதுகாப்பான இடத்தில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரை கைப்பற்றும் நிலையில் இந்தியா உள்ளது

போதிய வெளிச்சமின்ம காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது

ஆசியக் கோப்பை கால்பந்துப் போட்டியில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது